வழக்குகளின் தீர்ப்பு பிராந்திய மொழிகளில் வெளியிடப்படுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திரு

நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார்

விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று செரீனா வில்லியம்ஸ் ஷீமோனா ஹேலப்பை எதிர்கொள்கிறார்

சென்னை டாக்டர் அம்பேத்கார் சட்டப்பல்கலைகழகத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியிலேயே இடம்பெற செய்யலாம் என்றார் நீதியை விரைவாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்வதில் வழக்கறிஞர் சமூகத்திற்கு உரிய பொறுப்பை எடுத்துரைத்த அவர் வழக்கு விசாரணைகள் தாமதமாவதால் அது தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதாக தெரிவித்தார் சட்டத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்து நியாயமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் சட்டத்துறையில் அறிவாற்றலை மேம்படுத்துவதிலும் சமுக ந்தியை முன்னெடுத்துச் செல்வதிலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைகழகம் செயல்படுவதாக பல்கலைகழகம் சிறப்பாக புகழாரம் சூட்டிய அவர் நிறுவப்பட்டதற்கான நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் இவ்விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியும் தற்போதைய கேரள ஆளுநருமான திரு

சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ்

பாப்டே மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி வழங்கியதோடு ஆகியோருக்கு கௌரவ சட்ட முனைவர் பட்டங்களை வாழ்த்துக்களையும் குடியரசுத்தலைவர் தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சட்டப்பல்கலைகழகம் சிறப்பாக செயல்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் மாநிலத்தில் நீதிமன்றம் பத்திரிக்கை துறை உள்ளிட்டவை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாநில சட்ட அமைச்சர் திரு

சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மைசூரு மண்டல கல்வி கழகத்தில் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் அரங்கிற்கு இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் மாணாக்கர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஆசிரியர்கள் வாழ்க்கை சம்பவங்களை எடுத்துக்காட்டி கற்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்

அன்பழகன் தமிழகத்தில் கிராமப்புற மாணாக்கரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணிணிகளை இன்று வழங்கி பேசிய அவர் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு மட்டுமே மடிக்கணிணிகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார்

சம்பத் தமிழகத்தை சிறந்த தொழில் நகரமாக மாற்றும் வகையில் தொழில் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு வருவதாக மாநில தொழில் துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதால் தொழில் தொடங்க அதிகம் பேர் ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார்

முன்னதாக குருபரபள்ளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மூன்றாவத தொழிற்பேட்டை பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி

ஆசியா மரியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மமமமம சந்திரயான் சந்திரயான் விண்கலம் வரும் திங்கட்கிழமை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

மன்சுக் மாண்டவியா பங்களாதேஷ் ற்கு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

மமமமம ஸ்டாலின் அஞ்சல் துறை தேர்வுகள் இனி தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடத்தப்படாது என்ற சுற்றறிக்கையை அஞ்சல்துறை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என திமுக தலைவர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பால் தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சோ்ந்தவர்கள் மத்திய அரசு பணியிடங்களில் பணிபெறும் வாய்ப்பை தட்டி பறிக்கும் செயல் எனக் குறிப்பிட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவா் திரு

திருமாவளவன் உள்ளிட்டோரும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளனர்

சுமித் சரண் தெரிவித்துள்ளார்

மமமமம ஆர்ப்பாட்டம் சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்கும் முயற்சியைக் கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் இன்று பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

உலக கோப்பை வரலாற்றில் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத இவ்விரு நாடுகளும் வெற்றிக் கனியைப் பறிக்க இறுதிப் போட்டியில் களமிறங்குவதை உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளது